உள்நாட்டிலேயே விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான கொள்கையை வகுக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது

ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை ஆசிரியர்கள் மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாக ஊழியர்களுக்கு விரிவுபடுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பான பிரக்சிட் ஒப்பந்தத்தை அந்நாட்டு நாடாளுமன்றம் நிராகரித்துள்ளது

பங்கேற்கிறார்கள் இனி விரிவான செய்திகள் நாட்டில் வரைக பகுதிகளை இணைக்கும் வகையில் சாலைகளை அமைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும்

கேரள மாநிலம் கொல்லத்தில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொல்லம் புறவழி சாலையை அவர் நாட்டிற்கு அரப்பணித்து வைத்தார்

திருவனந்தபுரம் பத்மநாபசாமி ஆலயத்தில் சுவதேசி தர்ஷன் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

பின்னா் கொல்லத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கேரளாவில் உள்ள இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் முக்கியமான விஷயங்களில் வாக்குவங்கி அரசியலை நடத்துவதாக குற்றம் சாட்டினார்

நாட்டின் வளர்ச்சிக்காக ஐந்து அம்ச செயல் திட்டத்தை தமது அரசு பின்பற்றி வருவதாக தெரிவித்தார் உள்நாட்டிலேயே விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான கொள்கைகளை வகுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்று சிவில் விமானத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார்

ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை ஆசிரியர்கள் மற்றும் மாநில அரககளின் நிர்வாக ஊழியர்களுக்கு விரிவுபடுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி அரசு தொழில்கல்வி ஆசிரியர்கள் கல்வி நிறுவன நிர்வாக ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கும்

ரியல் எஸ்டேட் துறையை சரக்கு மற்றும் சேவை வரி வரம்பிற்குள் கொண்டுவருவது தொடர்பாக முடிவு செய்ய ஏழு உறுப்பினர்கள் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது குஜராத் துணை முதலமைச்ச் திரு நிதின் படேல் இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களின் நிதி அமைச்சா்களும் கோவாவின் ஊரக வளா்ச்சித் துறை அமைச்சரும் இந்தக் குழுவில் உறுப்பினர்களாக இடம் பெற்றுள்ளனர் மதமாற்றம் தொடர்பாக சமுகத்தின் அனைத்து பிரிவினரும் திற்ந்த மனதுடன் தேசிய அளவில் விவாதிக்க வேண்டுமென்ற உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற அமைதிக்காள திருவிழா என்ற நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் உலகில் பெரும்பான்மை சமுதாயத்தினா் ஆட்சி செய்யும் பல்வேறு நாடுகளின் மதமாற்றத்திற்கு எதிரான சட்டங்களை சிறுபான்மையினர் வரவேற்பதாக தெரிவித்தார் ஆனால் இந்தியாவில் இதுபோன்ற சட்டங்களுக்கான கோரிக்கைகளை பெரும்பான்மையினர் மட்டுமே விடுத்துவருவதாக அவர் கூறினார் அமைதிக்கான திருவிழாவைக் கொண்டாட இந்தியாவைவிட உலகில் சிறந்த இடம் வேறு ஏதும் இல்லை என்று அமைச்சர் கூறினார் நாட்டில் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு மதத்தினா் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்துவருவதாகவும் அவா் குறிப்பிட்டுள்ளார் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பார்சிகள் யூதர்கள் என அனைத்து தரப்பினரும் அமைதியுடனும் சகிப்புத்தன்மையுடனும் நாட்டில் வாழ்ந்து வருகின்றனர் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் கயேட்சை உறுப்பினர்கள் இருவர் ஆதரவை விலக்கிகொண்டுள்ளதால் தமது அரசுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் மும்பையில் முகாமிட்டுள்ள கர்நாடக காங்கிரஸ் சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் எத்தனை போ என்பது குறித்த தகவல் தெளிவாக தெரியவில்லை என்று அம்மாநில துணை முதலமைச்சன் திரு டி ஜி பரமேஸ்வர் கூறியுள்ளார் எனினும் அரசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் மதசா்பற்ற ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி அரசு நீடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

மேற்கு வங்கத்தில் பிஜேபி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை அனுமதிக்கவேண்டுமென்று மாநில அரசுக்கு உச்சநீதி மன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசூரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு ரதயாத்திரை மற்றும் பேரணிகள் தொடர்பான அட்டவணையை தாக்கல் செய்யுமாறு மேற்குவங்க பிஜேபிக்கு உத்தரவிட்டது மாநில அரசு கூறுவதை போல் பிஜேபியின் பேரணிகளால் சட்டம் ஒழங்கிற்கு பாதிப்பு ஏற்படுவது போன்ற சூழ்நிலை இருப்பதாக தெரியவில்லை என்று அந்த அமா்வு தெரிவித்தது அடிப்படை உரிமைகள் மற்றும் கருத்து குதந்திரத்தை மதிக்கும் விதமாக மேற்குவங்க மாநில அரசு பிஜேபியின் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டுமென்று அந்த அமர்வு கூறியது உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சிகள் ஏற்படுத்தியுள்ள கூட்டணியால் தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் வெற்றிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாததையும் சமாஜ்வாதி கூட்சி ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதையும் சுட்டிக்காட்டி னார் பீகாரில் மகா கூட்டணிக்கு எந்த எதிர்காலமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளுக்குள் நிலவும் கருத்து வேறுபாடு காரணமாக மகா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நுண்ணுயிர் பாசனம் தொடர்பான ஒன்பதாவது சர்வதேச மாநாட்டை மத்திய நீர்வளத் துறை அமைச்சகம் மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் நகரில் இன்று தொடங்குகிறது கொட்டுநீா பாசனமும் நவீன வேளாண்மையும் என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்த மாநாட்டை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தொடங்கி வைக்கிறார்

இது குறித்து தமது அமைச்சகம் பல்கலைக்கழக மான்ய குழு அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் ஆகியவை அடுத்த ஒருவாரத்தில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்ற தெரிவித்துள்ளாா் ஏற்கெனவே எஸ் சி எஸ் டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு அமலில் உள்ள இட ஒதுக்கீட்டிற்கு எந்த பாதிப்பும் இன்றி இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறுவதற்கான பிரக்சிட் ஒப்பந்த மசோதாவை பிரிட்டன் நாடாளுமன்றம் நிராகரித்துள்ளது

ஐரோப்பிய யூனியலிருந்து வெளியேறும் பிரதமர் திருமதி தெரசா மேவின் முடிவிற்கு இத பின்னடைவாக கருதப்படுகிறது இந்த தோல்வியை தொடர்ந்து எதிர் கட்சியான தொழிலாளர் கட்சியின் தலைவர் திரு ஜெரிமி கார்ஸபன் திருமதி தெரசா மே அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று அறிவித்தாா் இது தொடர்பாக பின்னர் விவாதிக்கப்படும் என்று திருமதி தெரசா மே கூறியுள்ளார் இங்கிலாந்து நாடாளுமன்ற நடைமுறைகளின்படி ஒரு மசோதா நிராகரிக்கப்பட்டால் அடுத்த மூன்று நாட்களுக்குள் மாற்று திட்டங்களோடு அதே மசோதாவை தாக்கல் செய்யலாம்

உலக வா்த்தக அமைப்பில் நீதிபதிகளை நியமிப்பது குறித்து தற்போது நிலவும் முட்டுக்கட்டைக்கு அதன் உறுப்பு நாடுகள் தீர்வுகாண முன்வர வேண்டும் என்று இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது புதுதில்லியில் உள்ள வாத்தக மற்றும் முதலீட்டு சுட்ட மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய வர்த்தகத் துறை கூடுதல் செயலாளர் திரு கதான்ஷூ பாண்டே உலக வர்த்தக அமைப்பில் மேற்கொள்ளப்படும் நியமனங்கள் தாமதமாவதால் அதன் செயல்பாடுகள் பாதிக்கப்படும் என்றாா் மேகாலயாவில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நிலக்கரியை வேறுபகுதிகளுக்கு கொண்டு செல்ல மாநில அரசு உடனடியாக தடை விதித்துள்ளது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை அதிகாரிகள் முறையாக கடைப்பிடிக்க வேண்டுமென்று மாநில அரசின் தலைமைச் செயலாளர் கூறியுள்ளார்

வடக்கு சிரியாவில் பாதுகாப்பான மண்டலங்களை ஏற்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் துருக்கி அதிபர் திரு தயிப் ளர்டோகனும் ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளனர்

ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் இந்திய வீரா்கள் பங்கேற்கிறார்கள் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் நிக்கோலஸ் மவுன்றே இணை தற்போது விளையாடி வருகிறது